வரிக்குறைப்பு அடுத்தமாதம் ஒன்றாம் தேதியிலிருந்துஅமலுக்குவரும்

பெண்களுக்குஅதிகாரமளிக்கஉதவிசெய்துவருகின்றனஎன்றுபிரதமா திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

தஸ்ஹீர் அணிகளும் அகமதாபாத் ஸ்மாஷ் மாஸ்டர்ஸ் வடகிழக்குவாரியர்ஸ் அணிகளும் மோதுகின்றன

இப்புதியவரிவிகிதம் அடுத்தமாதம் ஒன்றாம் தேதிமுதல் அமலுக்குவருகிறது தமதுஅரசுதொடங்கியுள்ளமுக்கியமானதிட்டங்கள் பெண்களுக்குஅதிகாரம் அளிக்கஉதவிசெய்துள்ளதுஎன்றுபிரதமா் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளாா்

முந்தையஅரசுமகளிருக்குஅதிகாரம் அளிக்கமறுத்துவிட்டதாககுற்றம் சாட்டியபிரதமா் தேசிய ஜனநாயககூட்டணிஅரசுகடந்தநான்குஆண்டுகளில் மகளிருக்குஅதிகாரம் அளிக்கவலுவானநடவடிக்கைகளைமேற்கொண்டுள்ளதுஎன்றார்

நேற்றுசிறப்பு நீதிபதிஅர்விந்த் குமார் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டார்

அதன்பின்னா் அவா் கைதசெய்யப்பட்டாா்

ஏற்கனவே இந்தமுறையீட்டைதில்லிஉயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது

வாக்குஎண்ணிக்கை இன்றுகாலைஎட்டுமணிக்குதொடங்கியது

ராணுவங்களுக்கிடையேநெருக்கமானஉறவுகளைகட்டமைப்பது இருநாடுகளின் இந்தபயிற்சியின் நோக்கம் என்றுசீனாவில் உள்ள இந்திய தூதரகம் நேற்றடுவிட்டரில் செய்திவெளியிட்டுள்ளது இருநாடுகளின் நட்புறவை மேம்படுத்த இந்தஆண்டு வூஹானில் பிரதமர் திருநரேந்திரமோடிசீனஅதிபர் திரு ஜி ஜின்பிங் இடையேநடைபெற்றஉச்சிமாநாட்டின் உணா்வைகருத்தில்கொண்டு இந்தபயிற்சிதனித்துவத்தோடுவடிவமைக்கப்பட்டிருந்தது

கடலுக்கடயில் ளிமலைவெடத்ததால் சுந்தாநீரிணையைசுற்றிகடற்கரைஅருகேசுனாமிஏற்பட்டது

உயிரிழந்தேர் எண்ணிக்கைஅதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது நூற்றுக்கணக்கானகட்டங்கள் சேதமடைந்துள்ளன க்ரக்கடோவாளரிமலைவெடித்ததையடுத்துகடலுக்கடியில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதால் சுனாமிவந்திருக்கவாய்ப்புள்ளதுஎன்றுஅதிகாரிகள் தெரிவித்தனா்

மத்தியஅரசின் முக்கியத்துறைகள் மற்றும் திட்டங்கள் குறித்தவிவாதங்களைஅகில இந்தியவானொலியின் செய்திப்பிரிவு ஒலிபரப்பு செய்துவருகிறது

இணையதளம் மூலமும் இந்நிகழ்ச்சியைகேட்கலாம்

இதற்குபக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஐயப்பன் கோவில் மலையடவாரத்தில் உள்ளபம்பாவில் பதற்றம் ஏற்பட்டது

இந்தபெண்கள் சென்னையிலிருந்துசெயல்படும் மனிதிஅமைப்பின் உறுப்பினர்கள் ஆவர்

மும்பையில் நடைபெறும் பிரீமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் இன்றுநடைபெறவுள்ள ஆட்டங்களில் மும்பை அணி தில்லி அணியையும் அகமதாபாத் அணி வடகிழக்குஅணியையும் எதிர்கொள்கின்றன

நேற்றுடைபெற்ற புனேஅணிக்குஎதிரானஐந்துஆட்டங்களிலும் ஹைதராபாத் அணிவெற்றிபெற்றது